தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

செயலர் திரு டி ராஜா தெரிவித்துள்ளார்

தமிழகத்தின் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதிபூண்டிருப்பதாக் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தங்களது கூட்டனி வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி வாரிசு அரசியலை நம்பி செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பென்களுக்கு உரிய மரியாதை அளிக்காமல் பேசி வருபவர்களால் அவர்களின் நலனுக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் எப்படி செயல்பட முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார்

மத்திய அரசோடு அஇஅதிமுக அரசு இணக்கமாக செயல்பட்டதால்தான் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திட்டங்களை கொன்டு வர முடிந்ததாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலனமச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் விலையில்லா மடிக்கணினி போன்ற திட்டங்களால் கல்வித் தரம் உயர்ந்து மானவர்களின் எண்னிக்கையும் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வம் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காள அனுமதியை ஒரோளில் பெறுவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆவணசெய்ததாக கூறினார் வளர்ச்சிக்னன பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் கள்ளியாகுமரியில் சரக்கு பெட்டக முனையம் அமைக்க திமுக அனுமதி அளிக்காது என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தள்ளார் ஆரல்வாய்மொழியில் இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொன்ட திரு ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அஇஅதிமுக அரசு எதையும் செய்யவில்லை என்று கூறினார் கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய இலங்கை அமைச்சர்களிடையே பேச்சு வார்த்தை நடத்தி மீனவர்கள் மீதாள தாக்குதலுக்கு முடிவு கட்டப்படும் என்று உறுதியளித்திருந்தார் ஆனால்இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார் சிறுபான்மை சமுதாயத்தினர் பாதிக்கும் வகையில் குடியுரிமை திருத்த சட்டம் போன்றவற்றை மத்திய அரசு கொள்டு வந்ததாகவும் அவர் கூறினார் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வாக்குறதிகளையும் திரு மு க ஸ்டாலின் தமது பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் உரிமையில் பிஜேபி தலையிடுவதாக இந்திய கம்யூளிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு டி ராஜா குற்றம்சாட்டியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் கதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்றார் பணபலம் மற்றும் அதிகார பலத்திற்கு எவ்விதத்திலும் இடமளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் சட்டப்பேரவைத்தேர்தல் தொடர்பாக மாவட்ட வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் தேர்தல் களம் பகுதியில் இன்று இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்டம்

வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு ஒரு வார கால அளவே உள்ள நிலையில் ஊடக கண்காணிப்புக் குழுவின் முன்அனுமதி பெறாத விளம்பரங்கள் வேட்பாளரின் செலவினத்தில் சேர்க்கப்படும் என்று சென்ளை தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் கூறியுள்ளார் ஊடக துறையின் பிரதிநிதிகளுடன் இன்று காலை பேசிய அவர் சமூக ஊடகங்கள் தொலைக்காட்சிகளில் வெளியாகும் விளம்பரங்கள் தொலைபேசி மூலம் அனுப்பப்படும் தொகுப்பு குறஞ்செய்திகள் மற்றும் உரையாடல் போன்ற விளம்பரங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார் பணம் கொடுத்து வெளியிடப்படும் செய்திகள் குறித்து செலவினப் பார்வையாளர்களும் ஊடக கண்கானிப்புப் பிரிவும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறும் செயல்கள் ஏற்படாத வண்ணம் ஊடகங்கள் கவனத்துடன் செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தேர்தல் ஆணையத்தால் அமைக்கப்பட்ட குழுவினர் வீடு வீடாக சென்று பதிவு செய்யப்பட்ட வாக்குச்சீட்டை பெற்று வருகின்றனர் மதுரையில் தேர்தல் நாளன்று பனியில் இருக்கும் காவலர்களுக்கு மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள சமுதாய கட்டிடத்தில் தபால் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது

சிவகங்கை மாவ்டத்தில் கடந்த தேர்தலின்போது குறைவாள வாக்குகள் பதிவாள இடங்கள் கண்டறியப்பட்டு வாக்குப்பதிவை அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு மதுசூதன் ரெட்டி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் அரகடைமையாக்கப்பட்ட வங்கிப் பணியாளர்கள் நுண் பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பொதுப் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்

விளையாட்டுச் செய்கிகள் தபாயில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரியா பாட்டியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் அங்கிதா ரெய்னா இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் தோல்வியடைந்தார்